படைத்துள்ளதாக பிரதமர் திரு

பொருட்களை வாங்க முன்வரவேண்டும் என்று பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று அறிவுறுத்தியுள்ளார் ஜார்கண்ட் மாநில முதலமைச்சராக திரு

இனி விரிவான செய்திகள்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கடந்த சுதந்திர தினத்தன்று தாம் விடுத்த அழைப்பை ஏற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் பொருட்களை மட்டும் பயன்படுத்தும் இயக்கம் சிறந்த முறையில் நடைபெற்றுவருவதாக அவர் கூறினார்

உத்திரப்பிரதேச மாநிலம் ஃபூல்பூரில் மகளிர் சுயஉதவி குழுக்கள் தயாரிக்கும் காலணிகளை அங்குள்ள காவல்துறையினர் பெருமளவில் வாங்கி பயன்படுத்துவதை அவர் பாராட்டினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக நடைபெற்றுவரும் ஹிமாயத் இயக்கம் குறித்து பேசிய பிரதமர் இந்த இயக்கத்தின்மூலம் பயிற்சி பெற்ற கார்கிலைச் சேர்ந்த பர்வீன் பாத்திமா திருப்பூரில் வெற்றிகரமாக பணியாற்றுவதை சுட்டிக்காட்டினார்

கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற வளைய சூரியகிரஹணத்தை காணொளிகாட்சிமூலம் பார்வையிட்டதில் பெருமை தெரிவித்த பிரதமர் வானவியல் துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகள் படைத்துள்ளதாக கூறினார்

சூரியன் குறித்த தொலைதூர ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஆதித்யா என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பள்ளி கல்லூரி முன்னாள் மாணாக்கரின் சந்திப்புகளின்போது சமூகத்திற்கான தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் பீகார் மாநிலத்தில் பைரவ்கன்ச் சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற சுகாதார விழிப்புணர்வு முகாம் இதற்கு சிறந்த ஒரு உதாரணம் என்று கூறிய பிரதமர் அங்குள்ள கே

பொங்கல் பண்டிகையின் கடைசி நாள் திருவள்ளுவரின் பிறந்தநாள் விழாவாக கொண்டாடுவதில் மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் இத்தகைய பண்டிகைகள் நாட்டின் ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணம் என்றார் நடப்பாண்டின் கடைசி மனதின் குரல் நிகழ்ச்சி இது என்று குட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டார் நாமக்கல் மாவட்டம் பாச்சல் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர்கள் சத்யபிரியா திலகவதி ஆகியோர் பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியில் மகளிருக்கு அதிகாரமளித்தல் திறன் மேம்பாடு திட்டங்கள் இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் திருப்பூரில் பணியாற்றும் கார்கிலை சேர்ந்த பர்வீன் பாத்திமா குறித்து பிரதமர் எடுத்துரைத்ததை அவர்கள் வரவேற்றுள்ளனர் அமீத்ஷா மத்திய பாதுகாப்புப்படையினரின் குடும்பத்தினருக்கு அனைத்துவித நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

துணை ராணுவ படையைச் சேர்ந்தோரின் குடும்பத்தினர்களுக்கு சுகாதார அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

ராம்நாத் கோவிந்த் ஹிந்தி திரைப்பட நடிகர் அமிதாப் பச்சனுக்கு தாதா சாஹேப் பால்கே விருதினை இன்றுமாலை புதுதில்லியில் வழங்குகிறார் திரைப்பட உலகிற்கு அவர் ஆற்றிய பங்கினை பாராட்டி அவருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது

கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உடல் நல குறைவு காரணமாக அமிதாப் பச்சன் பங்கேற்க இயலாத காரணத்தால் இன்று அவருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது ஜார்க்கண்ட் ஜார்கண்ட் மாநில புதிய முதலமைச்சராக ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சித்தலைவர் திரு

அம்மாநில ஆளுநர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசியகாப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் ராஞ்சி மொராபத்தி மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி திருமதி பிரியங்கா காந்தி ராஷ்ட்ரிய ஜனதா தள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் மேலும் மேற்கு வங்கம் மத்தியபிரதேசம் மகாராஷ்ட்ரா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இந்த முதவியேற்பு விழாவில் கலந்துகொள்கின்றனர்

மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு ரவிசங்கர் பிரஸாத் திருமதி நிர்மலா சீதாராமன் திரு பியூஷ்கோயல் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர்